பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று பிற்பகல் பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர் குடும்பங்களுக்கு வீடுகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு

மக்களவை தோதல் தேதிகள் அடுத்த சில தினங்களில் அறிவிக்கப்படும் என்று தமிழக தலைமை தோதல் அதிகாரி திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உறுப்பினர்களுக்கு அரசின் செய்திகளை வழங்கும் அம்மா சமுதாய வானொலி சேவையை இன்று தொடங்கி வைத்தாா்

நரேந்திரமோடி இன்று பிற்பகல் சென்னை வருகிறார் தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் புதிய திட்டங்களுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

விக்கிரவாண்டி சேத்தியாதோப்பு சேத்தியாதோப்பு சோழபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் பிரிவு தேசிய நெடுஞ்சாலைகளை நான்குவழி சாலைகளாக மாற்றும் பணிகளுக்கும் காரைப்பேட்டை வாலாஜாபேட்டை சாலையை ஆறுவழி பாதையாக மாற்றும் பணிகளுக்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் கிளாம்பாக்கத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் இக்கூட்டத்தில் முதலமைச்சா் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சா் திரு

ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர் முன்னதாக கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மக்களின் இலகுவான வாழ்க்கை முறையை தமது அரசு மேம்படுத்தி இருப்பதாக எடுத்துரைத்தார் கர்நாடகாவில் வளர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் தாமதப்படுத்திய போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் கூறினார் குல்பாகாவில் புதிய பெட்ரோலிய மையத்தை ஏற்படுத்தியதன் மூலம் தென் மாநிலங்களுக்கு பெட்ரோலிய பொருட்களின் வரத்து அதிகரிக்கும் என்றார்

மருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்டதன் மூலம் மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

தூய்மை மற்றும் சுகாதாரம் ஒன்றோடு ஒன்று தொடா்புடையது என்ற காந்தியடிகளின் கூற்றை எடுத்துரைத்த அவர் தோ்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தத்தம் பகுதிகளின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் தனிப்பட்ட தூய்மைக்கு மக்கள் வழங்கும் அதே முக்கியத்துவத்தை பொது தூய்மைக்கும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி நாட்டில் செயல்படுத்தப்படும் நகர்ப்புற மயமாக்கம் மிகவும் உயரிய விரிவான திட்டம் என்றார்

மேலும் இந்திய பராகுவே தொழில் கூட்டமைப்பில் உரையாற்றும் அவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார்

மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு

சென்னையில் இன்று அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் பகுதிநேர செய்தியாளர்களுக்கான பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்களின் பங்கை எடுத்துரைத்தார்

அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நடுநிலையான செய்திகளை வெளியிட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்

இதுதொடர்பான மக்களின் அச்சத்தை களையும் வகையில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் ஏரீயுவு வசதியுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார்

ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார்

எடப்பாடி கே பழனிசாமி சென்னை முகாம் அலுவலகத்தில் கைத்தறி துணிநூல் கதர்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை புத்தகத்தை இன்று வெளியிட்டார் மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் இதனை பெற்றுக்கொண்டார் மேலும் ஒருகோடி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அரசின் செய்திகளை உடனுக்குடன் கொண்டுசெல்லும் வகையில் அம்மா சமுதாய வானொலி கைபேசி சேவையையும் அவர் துவக்கி வைத்தார் சுயஉதவிக்குழுவினர் இ மதி என்ற செயலியை தங்களது கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து அரசின் தகவல்களை உடனுக்குடன் பெற வகை செய்யப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரவக்குறிச்சி வருவாய் வட்டங்களை சீரமைத்து வேலாயுதம் பாளையத்தை தலைமையிடமாக கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள புகளுர் வருவாய் வட்டத்தை காணொலி மூலம் துவக்கி வைத்துள்ளார்

பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு எம்

ஆர்

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை ஆர்

புரம் பகுதியில் உள் விளையாட்டரங்கம் விரைவில் அமைக்கப்படும் என கூறினார்